ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட தொழில்நுட்பம் பெரும் பங்காற்றும் என்று குடியரசுத்தலைவர் திரு

தமிழகத்தில் அரிசி அட்டைகளாக மாற்றப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் ரேசன் பொருட்கள் வழங்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெய்யக்கூடும் என சென்னை வானிலை கனமழை மையம் தெரிவித்துள்ளது

இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் பெரும்பாலான தொகுதிகள் நக்சல் தாக்கமுள்ள பகுதிகள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஒடிசா சட்டீஸ்கட் பீகார் மேற்குவங்கம் உத்தரப்பிரதேச எல்லைப்பகுதிகளில் அமைந்துள்ள தொகுதிகளில் ஊடுருவலைத் தடுப்பதற்காக இப்பகுதிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன

நரேந்திரமோடி ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் இத்தேர்தல் ஜனநாயகத் திருவிழாவில் மக்கள் முழு அளவில் பங்கேற்று தங்கள் வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தகவல் தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய வடிவிலான அறிவுத் திறன்களால் விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியுறவு அமைச்சர் டாக்டர்

இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளம் வளர்ச்சி சிறப்பான எதிர்காலம் மற்றும் மக்கள் தொடர்புகளை மேம்படுத்துவதில் இருநாடுகளின் கூட்டு செயல்திட்டங்கள் குறித்த ஆலோசனைகளும் இதில் இடம்பெறுகின்றன நிதின்கட்கரி நாக்பூரில் தொழில் கூட்டமைப்பு சார்பில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உச்சிமாநாட்டில் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் துறை அமைச்சா் திரு நிதின்கட்கரி இன்று உரையாற்றுகிறார்

புதிய தொழில்நுட்பங்கள் தடையற்ற கடன் உலகமயம் ஏற்றுமதி வாய்ப்புகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது சிறு குறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களை பொதுத்துறை மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிற்கும் இந்த உச்சிமாநாடு வகை செய்கிறது

இந்நிலையில் ஆளுநரின் உத்தரவிற்கேற்ப திரு உத்தவ் தாக்கரே இன்று நடைபெறும் சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டத்தில் தமது பெரும்பான்மை பலத்தை நிருபிக்க உள்ளா்

எயிட்ஸ் தொற்று இல்லாத தமிழகத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் விடுத்துள்ள செய்தியில் எயிட்ஸ் பாதிக்கப்ட்டோரை பரிவுடன் அரவணைத்து சமஉரிமை அளித்து அவர்களது தன்னம்பிக்கை வளர உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் காமராஜ் தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாந்றப்பட்ட கடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் ரேசன் பொருட்கள் வழங்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

திருவாரூர் மாவட்டம் மன்னா்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்க்கரை குடும்ப அட்டைகளை அரிசி அட்டைகளாக மாற்றுவதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஆன் லைன் மூலமாகவும் நியாயவிலைக்கடைகள் மூலமாகவும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை கணக்கெடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினாா் மாற்றப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் நாளை முதல் நியாயவிலைக்கடைகளில் ரேசன் பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார்

தங்கமணி தமிழகத்தில் தட்கல் முறையில் மின் இணைப்பிற்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அடுத்த மாதம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

எண்ணூர் அனல்மின்நிலையம் குந்தா நீரேற்று புனல்மின் நிலைய பணிகளை மேற்கொள்வதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மூன்றாண்டுகளில் மாணாக்கரின் கல்வித்தரமும் ஆசிரியர்களின் கற்பித்தல் முறையும் கண்காணிக்கப்படும் என்றார் மேலும் தொடக்கப்பள்ளி மாணாக்கருக்கு வாரத்திற்கு ஒருநாள் ஆங்கிலப் பயிற்சி அளிக்கப்படுவதோடு விளையாட்டு இயல் இசை நாடகம் பேச்சு ஓவியம் போட்டி யோகா போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார்

ராஜேந்திரன் இன்று வழங்கினாா்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலாற்றின் குறுக்கே வாயலூரில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் காரணமாக அப்பகுதி வளமான பூமியாக மாறியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

இருவரி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய வார விழாவை தர்மபுரியில் மாவட்ட வருவாய் அலுவல் திரு ரஹமத்துல்லா கான் இன்று தொடங்கி வைத்தாா்